உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குல்தீப் செங்கார் தில்லி நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுகிறார் தெற்கு குஜராத்தில் மழைவெள்ளம் காரணமாக பல மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியா

இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு மசோதா இன்று எதிர்க்கட்சிகள் அமளிக்கிடையே மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்த மசோதாவையயும் தீர்மானத்தையும் முன்மொழிந்தார் அமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு பின் காங்கிரஸ் இடதுசாரிகள் திரணாமுல் காங்கிரஸ் சுமாஜ்வாதி பிடிபி ஆர்ஜேடி மற்றும் சில எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ட்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டன எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் எமயப்பகுதிக்கு சென்று கோஷம் எழுப்பினர்கள் இந்த அமளிக்கிடையே ஜம்மு காஷ்மீர் இரண்டாம் திருத்த மசோதா முன்மொழியப்பட்டது முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் காஷ்மீர் நிலவரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறத்தினார்

காஷ்மீர் பிரக்களை குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார்

பூநீநகரில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ள நிலையில் பொது மக்கள் வெளியே நடமாட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார் மொபைல் இணையதள ச சேவைகள் கஷ்மீர் பள்ளதாக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன காவல்துறை அதிகாரிகளுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கும் சாட்டிலைட் தொலைபேசி வழங்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் தங்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தடை உத்தரவு அமலில் உள்ள பகுதிகளில் எத்தகைய கூட்டமும் நடத்த அனுமதி இல்லையென உத்தரவிடப்பட்டுள்ளது ஜம்மு கிஷ்வார் ரியாசி டூடா உதாம்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பள்ளிக் கல்லூரிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது

முன்னதாகமாநில தலைமை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவருடன் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் நேற்றிரவு ஆலோசனை நடத்தினார் தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உயரதிகளாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் ஒரு மணிநேரம் நடந்த இந்தக் கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் உள்துறை செயலாளர் திரு ராஜீவ் கௌபா மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டார்கள் திஹார் சிறையில் காவலில் இருக்கும் காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் கவலைப்படும் அளவுக்கு எந்த பின்னடைவும் இல்லையென்றும் சிறைத்துறை தலைவர் திரு சந்தீப் கோயல் கூறியுள்ளார் யாசின் மாலிக்கின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வெளியான தகவலை மறுத்த அவர் அவரது உடல்நிலையில் கவலை கொள்ளும் அளவிற்கு எந்த பிரச்சினையும் இல்லை என்று கூறினார் யாசின் மாலிக்கின் மனைவி அவரது உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்ததையடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்கான அரசியலை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்துச் செல்லவேண்டுமேன பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சிப் பட்டறையின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதிர்மறை சிந்தளைகளை புறம்தள்ளிவிட்டு பிஜேபிக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமின்றி அனைவருக்குமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் நாடும் நாட்டு நலனும் பிரதானம் என்று அவர் தெரிவித்தார் பின்னர் பிரதமரின் உரை குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு பிரகவாத் ஜோஷி நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் விதிகளின்படி நடந்தகொள்ள வேண்டும் என்று பிரதமர் அறிவுரை வழங்கியதாக கூறினார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் பாதயாத்திரை மேற்கொள்டு அரசின் நலத்திட்டங்கள் குறித்து வாக்காளர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமௌ அறிவுறத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கட்சித் தொண்டர்களுடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் தேர்தலில் அவர்கள் ஆற்றிய பணிகளை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மக்கள் நீண்டவரிசையில் நின்று வாக்களித்து வருகிறார்கள்

அஇஅதிமுக திமுக வேட்பாளர்கள் வாக்குப்பதிவை பார்வையிட்டார்கள் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

கடந்த ஆண்டு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திரு குல்தீப் சிங் சிட்டாப்பூர் சிறையிலிருந்து நேற்றிரவு தில்லிக்கு மாற்றப்பட்டார் அவருடன் குற்றம்சாட்டப்பட்ட மற்றவர்களும் தில்லி நீதிமன்றத்தில் ஆஜர்ப்படுத்தப்படவுள்ளனர் கடந்த ஆண்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்மணி ரேபரேலியில் சாலை விபத்து ஒன்றில் படுகாயமடைந்தார் அவர் தொடர்ந்து லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைப் பெற்று வருகிறார் இதில் சதிச்செயல் இருக்குமோ என்ற கோணத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் லக்னோ உனாவ் பண்டா பதேப்பூர் ஆகிய இடங்களில் இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் திரு செங்கார் உறவினர்கள் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரணை நடந்தது தெற்கு குஜராத்தில் தொடர்ந்து பெய்யும் மழை காரணமாக அணைகள் நிரம்பி வழிவதால் பல மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வதோதரா நவ்சாரி பரூச் நர்மதா வல்சாத் தாமன் மாவட்டங்கள் பெரிதம் பாதிப்புள்ளாகியுள்ளன அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் என்று வாளிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனிடையே கர்நாடகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட யாத்கிர் ரெய்ச்சூர் பகல்கோட் விஜய்புரா பகுதிகளை முதலமைச்சர் திரு எடியூரப்பா பார்வையிடுகிறார் அடுக்த ஐந்து நாட்கள் கிருஷ்ணா ஆற்றப்படுகை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் கொட்டப்பள்ளி கிராமத்திற்கு அருகே சென்றுகொண்டிருந்த மூன்று சக்கர வாகனம் எதிரே வந்த கனரக வாகனத்தால் மோதப்பட்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான மூன்று சக்கர வாகனத்தில் ஏராளமானோர் பயணம் செய்ததால் பலி எண்ணிக்கை அதிகரித்ததாக காவல்துறை கூறியுள்ளது இந்த சும்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு கே சந்திரசேகர ராவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எய்ம்ஸ் மற்றும் சுப்தார்ஜங் மருத்துவமனை மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்றுள்ளனர்

பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா அக்டோபர் மாதம் இந்தியாவில் கற்றுப் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல் மோமென் தெரிவித்துள்ளார்